இனி விரிவான செய்திகள் இளைஞர்கள் தங்கள் சக்தியை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

இளைஞர்கள் சுயவேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் முத்ரா திட்டம் பெரிதும் பயன்பட்டு வருவதாக கூறிய பிரதமர இளைஞர்களுக்கு வங்கிக் கடனுக்கு மாற்றாக முத்ரா திட்டத்தின்கீழ் கடன் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

மூன்று வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் பழைய கொள்கைகள் வடகிழக்கு மக்களை தனிமைப்படுத்தும் உணர்வை ஏற்படுத்தி விட்டதாகவும் அந்த இடைவெளியை நிரப்ப தேசிய ஜனநாயகக் கூட்டனி அரசின் கொள்கைகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக முயற்சி செய்து வருவதாகவும் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு வாக்களித்திருப்பதன் மூலம் பிரிவினை அரசியலை வடகிழக்கு மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றும் திரு மோடி கூறினார் நமது வாழ்க்கையில் தாய்நாடு தாய்மொழி மற்றும் ஆசிரியர்களுக்கு பெரும் முக்கியத்துவம் இருப்பதால் அவர்களை அனைவரும் மதித்து நடக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார்

மூத்தோரையும் திறமைசாலிகளையும் மதிப்பது நமது பாரம்பரிய கவாச்சாரம் என்று கூறிய அவர் இளைய தலைமுறையினரை ஊக்குவிப்பதும் இதில் அடங்கும் என்று தெரிவித்தார்

சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள திரிபுரா நாகாலாந்து மேகாலயா மாநிலங்களில் புதிய அரசுகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன திரிபுராவில் வரலாற்றுச் சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ள பிஜேபி புதிய அரசை அமைக்க தயாராகி விட்டகு சட்டமன்றக் கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மாநில தலைவர்களுக்கு உதவும் வகையில் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு ஜூவல் ஓரம் ஆகியோரை மத்திய பார்வையாளர்களாக பிஜேபி நியமித்துள்ளது அவர்கள் எந்த நேரத்திலும் திரிபுரா சென்று முதலமைச்சர் யார் என்பதை முடிவு செய்வார்கள் என கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதலமைச்சர் பதவிக்கு பிஜேபி மாநில தலைவர் திரு பிப்லப் குமார் தேவ் திரு குமார் ஜிஸ்னு டெபர்மான் பாக்டர் அதுல் டேபர்மா திரு ராம் பாதா ஜமாத்தியா ஆகியோரின் பெயர்கள் அடிபடுகின்றன

இதற்கிடையே திரிபுரா முதலமைச்சர் திரு மாணிக் சர்கார் தமது பதவி விலகல் கடிதத்தை ஆளுநரிடம் அளித்துள்ளார் நாகாலாந்தில் பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்க முதலமைச்சர் வேட்பாளர் திரு நிஃப்யூ ரியோ உரிமை கோரியுள்ளார்

ஐக்கிய ஜனதா தள் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ மற்றும் சுயேட்சை எம் எல் ஏ ஒருவரின் ஆதரவுடன் நாகாலாந்தில் கூட்டணி ஆட்சி அமையவுள்ளது மேகாலயாவிலும் காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை அமையும் என்று மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜ்ஜிஜூ கூறியுள்ளார் அங்கு பிஜேபி குறைந்த இடங்களையே வென்ற போதிலும் காங்கிரஸ் அல்லாத கூட்டணி ஆட்சிக்கு அக்கட்சி ஆதரவு அளிக்கும் என்று அவர் தெரிவித்தார்

மேகாலயா முதலமைச்சர் திரு முகுல் சங்மா ஷில்லாங்கில் ஆளுநர் திரு கங்கா பிரசாத்தை சந்தித்து பேசியுள்ளார்

புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுக்கு சொந்தமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தேஜஸின் மார்க் இரண்டு தயாரிப்புக்காக ஆர்வமுடன் அரசு காத்திருக்கிறது என்றும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட இந்த விமானத்தின் மீது பல நாடுகள் ஆர்வம் காட்டி வருவதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் இலகு ரக விமானத்தின் உற்பத்தித் திறனை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் அதிகரிக்க உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார்

மகளிருக்கு மானிய விலையில் இருக்கர வாகனம் வழங்குவதில் முறைகேடு இருப்பதாக தெரிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தமிழகத்தில் உயரழுத்த மின்பாதைகளை வேளாண் விளை நிலங்களில் கோபுரம் அமைத்து கொண்டு செல்லும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இத்தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயரழுத்த மின்கோபுரங்கள் விளை நிலங்களில் அமைக்கப்படுவதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதற்கு மாற்றாக சாலையோரங்களில் பூமிக்கு அடியில் கேபிள்களை புதைத்து மின்பாதைகளை அமைக்க மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்று ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் யானை தாக்கி இந்திய வனப்பணி அதிகாரி எஸ் மணிகண்டன் உயிரிழந்த சும்பவத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் தமிழக முதலமைச்சர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அனுப்பியுள்ள இரங்கல் செய்தியில் மணிகண்டனின் தரதிருஷ்டவசமான மரணம் குறித்து அறிந்து வேதளை அடைந்ததாகவும் அவருக்கு நாடு வீர வணக்கம் செலுத்துகிறது என்றும் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அனுப்பியுள்ள இரங்கல் செய்தியில் பனியின் போது இறந்த மணிகண்டனின் சிறப்பான சேவையை நாடு எப்போதும் நினைவு கூரும் என்று தெரிவித்துள்ளார் மணிகண்டனின் மனைவி திருமதி எம் சங்கீதாவுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அனுப்பியுள்ள இரங்கல் கடிதத்தில் மணிகண்டனை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் இதனிடையே கர்நாடக மாநிலத்தில் உயிரிழந்த மணிகண்டனின் உடல் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் கம்பத்திற்கு இன்று கொண்டு வரப்பட்டது வனத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் தேனி மாவட்ட ஆட்சியர் பல்லவி பால் தேவ் உள்ளிட்டோர் மணிகண்டனின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பின்னர் அவரது உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது முன் நிபந்தனைகள் ஏதுமின்றி பேச்சு வார்த்தை நடத்த வேண்டும் என்று அமெரிக்காவை வடகொரியா வலியுறுத்தியுள்ளது அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது சாத்தியம்தான் என்று வடகொரியாவின் வெளியுறவு அமைச்சக அதிகாரி ஒர் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக ஸின்குவா செய்தி நிறுவனம் கூறியுள்ளது மாவட்டச் செய்திகள் தமிழகத்திலேயே முதன்முறையாக நகராட்சி அளவில் குமாரபாளையத்தில் கேபிள்கள் மூலம் மின்சார வசதி செய்யப்படவுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தெரிவித்தார்

உலகப் புகழ்பெற்ற திருவாரூர் ஆழித்தேர் பங்குனி உத்தர பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மங்கல வாத்தியங்கள் முழங்க கொடி மரத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் மலேசியாவின் ஈப்போ நகரில் நடைபெறும் சுல்தான் அஸ்வான் ஷா ஹாக்கிப் போட்டிகளில் இன்று இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடந்த ஆட்டம் சமனில் முடிவடைந்தது இருஅணிகளும் தலா ஒரு கோல் போட்டன மெக்சிகோவில் குவாடலஜாரா நகரில் நடக்கும் ஐ எஸ் எஸ் எப் உலகக்கோப்பை துப்பாக்கிச் கடும் போட்டியில் இந்திய வீரர் சாசர் ரிஸ்வி தங்கப்பதக்கம் வென்று உலக சாதனை நிகழ்த்தியுள்ளார்